நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று புதுடில்லியில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைப் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஈடுபட்டார் டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சட்டம் கொண்டு வருமாறு மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து மாநிலத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தினார் வறுமை வேலை வாய்ப்பின்மை வறட்சி வெள்ளம் மாசுபாடு ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நிதி ஆயோக் நிர்வாகக் குழுக் கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர் உலகிலேயே மிகப் பெரிய ஜனநாயக நடைமுறையாக அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் பாடுபட வேண்டிய நேரம் இது என்றார் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டுவோம் என்னும் தாரக மந்திரத்தை நிறைவேற்றுவதில் நிதி ஆயோக் அமைப்பிற்கு முக்கிய பங்கு பணி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார்

நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகாரப் பங்கேற்பு மற்றும் எளிதான வாழ்க்கையை கிடைக்கச் செய்தல் அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார்

மத்தியில் புதிய அரசு பதவியேற்ற பின்னர் நடைபெறும் நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவின் இந்த முதலாவது கூட்டத்தில் வறட்சி நிலவரம் மற்றும் அதற்கான நிவாரணப் பணிகள் மழைநீர் சேகரிப்பு வளர்ச்சி நோக்கம் உள்ள மாநிலங்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் விவசாயத் துறையில் கொண்டு வரப்பட வேண்டிய புரட்சிகரமான மாற்றங்கள் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களின் பாதுகாப்புத் தேவைகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது குழுவின் முந்தைய கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அமலாக்கத்தில் இதுவரை எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் எதிர்கால வளர்ச்சிக்கான முன்னுரிமை அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இடம் பெற்றுள்ளனர் மத்திய நிதி அமைச்சர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் வேளாண் அமைச்சர் ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் ஆகியோரும் பதவிப்பூர்வ உறுப்பினர்களாக இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் பிரதமர் திரு

நரேந்திரமோடி வழங்கும் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சியாகும் இது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம் பெற வேண்டிய கருத்து மற்றும் ஆலோசனைகளை நமோ ஆப் மற்றும் மைகவ் இணையதளம் மூலம் பொதுமக்கள் நேரடியாக பிரதமருடன் பகிர்ந்து கொள்ளலாம்

மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று புதுடில்லியில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைப் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளில் ஈடுபட்டார் பொருளாதாரம் நிதி மற்றும் வானிலை சம்பந்தப்பட்ட பெருந்தரவுகளின் பகுப்பாய்வை பொது நிர்வாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது டிஜிட்டல் உள் கட்டமைப்பை மேம்படுத்துதல் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் செயல்பாடுகளை முறைப்படுத்துதல் நுகர்வோர் பாதுகாப்பு நிதி ஒழுங்குமுறை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது டாக்டர்களின் வேலை நிறுத்தம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மேற்குவங்க அரசுக்கு மீண்டும் தாக்கீது அனுப்பி நிலவரங்கள் குறித்து உடனடி அறிக்கை கோரியுள்ளது டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த குறிப்பான சட்டங்களைக் கொண்டு வருமாறு மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதற்கிடையே இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் டெல்லி மருத்துவர் சங்கப் பிரதிநிதிகள் இன்று புதுடில்லியில் மத்திய சுகாதார அமைச்சரை சந்தித்துப் பேசியுள்ளனர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுடில்லி சென்றுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று மதியம் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து மாநிலத்திற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் போதிய நிதி உதவிகளை வழங்கக் கோரியும் மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மனு கொடுத்தார் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் அவரது அலுவலகத்தில் திரு நாராயணசாமி சந்தித்து புதுவையின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுகோள் விடுத்தார் இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் கர்நாடகா கேரளா சட்டீஸ்கர் மேகாலயா மற்றும் நாகாலாந்து முதலமைச்சர்களும் இன்று புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் மரியாதை நிமித்தம் இந்த சந்திப்புகள் நடைபெற்றதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முன்பாக மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் இன்று புதுடில்லியில் மத்தியபிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களை சந்தித்துப் பேசினார் காங்கிரஸ் மற்றும் தோழமைக் கட்சிகளால் ஆளப்படும் மாநிலங்களின் பிரச்சனைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரிடம் எடுத்துக் கூறுவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது மக்களவை தேர்தலுக்கு முன்னர் பிஜேபி எதிர்ப்பு அலைக்கே வாய்ப்புகள் அதிகம் இருந்தும் பாலாக்கோட் தாக்குதலுக்குப் பின்னர்தான் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கான ஆதரவு பெருகி விட்டதாக சிபிஐ தேசியக் குழு உறுப்பினர் திரு அஜீத் பாஷா கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக காங்கிரஸ் சரியான தலைவர் ஒருவரை முன் நிறுத்தவில்லை என்றும் மேற்குவங்கம் மற்றும் கேரளத்தில் காங்கிரஸ் சரியான உத்திகளைப் பின்பற்றவில்லை என்றும் அவர் கூறினார்

இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது

ஜிப்மர் ஸ்டிரைக் ஜிப்மர் மருத்துவர் சங்கத்தினர் நாளை மறுநாள் திங்கட்கிழமை வேலை நிறுத்தப் போராட்டத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருப்பதால் அன்றைய தினம் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு மருத்துவ பரிசோதனைக் கூடம் மற்றும் அறுவை சிகிச்சைப் பிரிவுகளில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆயினும் அவசர சிகிச்சைப் பிரிவின் சேவைகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டு முன்பாகவே நடந்த இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வருகிறது

குற்றவாளிகள் சென்னையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது

இரவு நேர ரோந்துப் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது புதர் ஒன்றின் பின்னால் பதுங்கி இருந்த இவர்களை சுற்றி வளைத்து விசாரித்ததில் இவர்கள் ஏற்கனவே கொலை வழக்குகளில் சிக்கி இருப்பவர்கள் என்பதும் வழக்குச் செலவுகளுக்காக வழிப்பறியில் ஈடுபட இவர்கள் திட்டமிட்டு இருந்ததும் தெரிய வந்தது கைது செய்யப்பட்ட கும்பலிடம் இருந்து ஆயுதங்கள் மோட்டார் சைக்கிள்கள் செல்போன்கள் மிளகாய்க் மற்றும் தாள் பாக்கெட்டுகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர்

இன்று ஐதராபாத் அருகே துண்டிகலில் உள்ள விமானப்படை பயிற்சிக் கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைசி நேரத்தில் விமானத்தில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கான கருப்புப் பெட்டி கிடைத்து விட்டதாகவும் அதில் உள்ள விவரங்களை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துகளை தவிர்க்கப் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வறுமை வேலை வாய்ப்பின்மை வறட்சி வெள்ளம் ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று புதுடில்லியில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைப் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஈடுபட்டார் டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சட்டம் கொண்டு வருமாறு மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து மாநிலத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்